செய்துள்ளதாக நிதியமைச்சர் திரு அருண்ஜெட்லி கூறியுள்ளார்

அனைத்து மனுக்களையும் உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது

இன்று ஒத்திவைக்கப்பட்டன

தொடங்கியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் புதிய முதலமைச்சராக அசோக் கெல்லாட் பதவியேற்க உள்ளார்

முதலமைச்சராக திரு கமல்நாத் வரும் திங்கட் கிழமை பதவியேற்கிறார்

விரிவான செய்திகள் ரபேல் விமான பேர ஒப்பந்தம் நாட்டின் பாதுகாப்பையும் வர்த்தக நலனையும் உறுதி செய்துள்ளதாக நிதியமைச்சர் திரு அருண்ஜெட்லி கூறியுள்ளார் இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் போர் திறனை மேம்படுத்தும் நோக்கிலேயே இந்த ஒப்பந்தத்தின் மூலம் விமானங்களை வாங்க அரசு முடிவு செய்துள்ளதாக தெரிவித்தார் வர்த்தக ரீதியாகவும் ரபேல் ஒப்பந்தத்தின் மூலம் குறைந்த விவையிலேயே விமாளங்களை கொள்முதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார்

ரபேல் விமான ஒப்பந்தம் தொடர்பாக தேவையற்ற கட்டுகதைகள் பரப்பப்பட்டதாகவும் ஆகால் குறுகிய காலத்திலேயே அதற்கு முடிவு கிடைத்துவிட்டதாகவும் திரு அருண்ஜெட்லி தெரிவித்தார் ரஃபேல் போர் விமான ஒப்பந்த முறைகேடுகள் தொடர்பான விசாரனை நீதிமன்ற கண்காணிப்பின் கீழ் நடைபெற வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து மனுக்களையும் உச்சநீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்து தலைமை நீதிபதி திரு ரஞ்சன் கோகாய் தலைமையிலான பெஞ்ச் விமான கொள்முதல் தொடர்பாகவோ விலை நிர்ணயம் தொடர்பாகவோ நீதிமன்றம் கண்காணிக்க வேண்டியதற்கு தேவையான எந்தவொரு ஆதாரமும் இல்லை என்று கூறினர் பலகோடி சூபாய் ஒப்பந்தத்திற்கான பேரம் குறித்து சந்தேகிப்பதற்கான எந்தவொரு சூழ்நிவையும் இல்லை என்றும் தெளிவுபடுத்தினர் எந்தவொரு தனியாருக்கும் வர்த்தக ரீதியாக தகுதி காட்டியது தொடர்பாக உறுதியான ஆதாரங்கள் எதுவும் வைக்கப்படவில்லை என்றும் உச்சநீதிமன்ற பெஞ்ச் தெரிவித்தது

ரபேல் ஒப்பந்தம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அவதூறு அரசியலுக்கு விழுந்த அடி என்று பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா கூறியுள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி ரபேல் ஒப்பந்தம் தொடர்பாக தவாறன தகவல்களை அளித்ததற்காக நாட்டு மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என்று கூறினார் ரபேல் ஒப்பந்தம் பேரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் விவாதம் நடத்த மத்திய அரசு தயாராக உள்ளதாக கூறிய அமித்ஷா காங்கிரஸ் இந்த விவாதத்தில் பங்கு கொண்டு உரிய ஆதாரங்களுடன் பேச தயாராக உள்ளதா என்று கேள்வி எழுப்பினார் ரபேல் விமான பேர ஒப்பந்த முறைகேடு தொடர்பாக கூட்டு நாடாளுமன்ற குழு விசாரணை நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை காங்கிரஸ் தொடர்ந்து வலியுறுத்தம் என்று கட்சியின் மூத்த தலைவர் திரு ஆனந்த் சர்மா கூறியுள்ளார் நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய அவர் உச்சநீதிமன்றத்தில் கீழ் காங்கிரசுக்கு ஏற்பட்ட பின்னடைவாக பார்க்க கூடாது என்று கூறினார் அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீப் சிங் சுர்ஜிவாவா அளித்துள்ள பேட்டியில் சில மாதங்களுக்கு முன் காங்கிரஸ் தெரிவித்த கருத்தைதான் உச்சநீதிமன்றம் இன்று கூறியுள்ளதாகவும் பாதுகாப்பு தொடர்பாள பேரத்தில் உச்சநீதிமன்றம் தலையிட முடியாது என்பதை காங்கிரஸ் கட்சியும் நன்கு அறிந்துள்ளதாக கூறினார் ரபேல் போர் விமான ஒப்பந்தத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து மலுக்களையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருப்பதன் மூலம் அரசு நேர்மையான முறையிலேயே இதற்காள பேரத்தை நடத்தியிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் கர்னல் ராஜ்யவர்தன் ரத்தோர் தெரிவித்துள்ளார் அவர் விடுத்துள்ள டுவிட்டர் செய்தியில் அரசின் நிலைப்பாடு சரியானது என்றும் பேரத்தில் யாருக்கும் தனிப்பட்ட முறையில் சலுகை காட்டப்படவில்லை என்பத நிரூபிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார் இது உண்மைக்கு கிடைத்த வெற்றி என்றும் திரு ராஜ்யவர்தன் ரத்தோர் கூறினார் ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் தொடர்பாக கூட்டு நாடாளுமன்றக்குழு விசாரிக்க வேண்டுமென்று வலியுறுத்தி நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சிகள் கூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டன கட்சித் தரப்பிலிருந்து காங்கிரஸ் ஆளும் தலைவர் திரு ராகுல்காந்திக்கு எதிராகவும் கோஷம் எழுப்பப்பட்டது ரஃபேல் விவகாரத்தில் திரு ராகுல்காந்தி உண்மைக்கு மாறான தகவலை வெளியிட்டு அரசின் மீது களங்கம் விளைவித்ததாக உறுப்பினர்கள் குரல் எழுப்பினர் மேகதாது அணை விவகாரம் தொடர்பாக அஇஅதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு நிதி வழங்கக் கோரி தெலுங்கு தேசம் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தினர் இதையடுத்து அவை ஒத்தி வைக்கப்பட்டது பின்னர் மீண்டும் கூடிய போது உள்துறை அமைச்சர் அவை திரு ராஜ்நாத்சிங் காங்கிரஸ் கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ரஃபல் விமானம் கொள்முதல் தொடர்பாக தவறாக தகவல்களைப் பரப்பியதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டுமென்று கூறினார் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு அரசின் மீதான களங்கத்தை நீக்கியிருப்பதாக அவர் குறிப்பிட்டார்

காணொலி காட்சி மூலம் கேரள மாநில பிஜேபி தொண்டர்களிடையே உரையாற்றிய பிரதமர் தென் மாநிலங்களின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டே போக்குவரத்து கட்டமைப்பு அப்பகுதிகளுக்கு விரிவுப்படுத்தப்படுவதாக தெரிவித்தார்

ராஜஸ்தான் மாநிலத்தில் புதிய முதலமைச்சராக அசோக் கெல்லாட்டும் துணை முதலமைச்சராக திரு சக்சின் பெவட்டும் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் திரு கே சி வேனுகோபால் தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி கட்சியிள் பல்வேறு தலைவர்களை ஆலோசித்த பின் இந்த முடிவை எடுத்திருப்பதாக தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேச முதலமைச்சராக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு கமல்நாத் வரும் திங்கட்கிழமை பதவியேற்கவுள்ளார் போபாலில் நேற்று காங்கிரஸ் சுட்டம்ன்ற கட்சி தலைவராக தோந்தெடுக்கப்பட்ட திரு கமல்நாத் இன்று ஆளுநர் திருமதி ஆனந்தி பெள் பட்டேலை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் ஆளுநர் திரு கமல்நாத்தை ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்தார் தெலங்கானா ராஷ்டிரிய சமிதியின் செயல் தலைவராக தமது மகன் கே தாரக ராமராவை கட்சியின் தலைவர் திரு சந்திரகேகர ராவ் நியமித்துள்ளார் இவர் சிர்சிலா தொகுதியிலிருந்து சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் செயல் தலைவர் பதவிக்கான அறிவிப்பு இன்று காலை ஹைதராபாத்தில் வெளியிடப்பட்டது முழுமையான அமைச்சரவையை உருவாக்குவதற்கான நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் நிலையில் இந்த நியமனம் முக்கியத்துவம் பெறுகிறது இதற்கிடையே தெலங்கானா மாநிலத்தின் புதிய உள்துறை அமைச்சராக திரு முகமது மஹ்முன் அலி பதவியேற்க உள்ளார் முதலமைச்சா் திரு கே சந்திரகேகர ராவ் இந்த துறையை அவருக்கு ஒதுக்கியுள்ளாா் இந்திய ரிச்வ் வங்கியின் மத்திய வாரியக் கூட்டம் அதன் புதிய கவர்னர் திரு சக்தி காந்த தாஸ் தலைமையில் இன்று மும்பையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் முடிவுகள் எதுவும் எடுக்கப்படவில்லை எனினும் ரிசர்வ் வங்கியின் நிர்வாக கட்டமைப்பு குறித்து ஆய்வு செய்வது என முடிவு செய்யப்பட்டது நாட்டின் தற்போதைய பொருளாதார சூழ்நிலை உலகளவில் ஏற்பட்டுள்ள மாற்றங்களால் இந்திய பொருளாதாரம் சந்தித்து வரும் சவால்களை எதிர்கொள்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டது ரொக்க இருப்பு மற்றும் கடன் வழங்குவது தொடர்பான விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டது ருபாய் நோட்டுகள் நிர்வாகம் குறித்தும் நிதி தொடர்பாள விழிப்புணர்வு ஏற்படுத்துவது குறித்தும் ரிசர்வ் வங்கி வாரியக்குழு கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது

இதள் காரணமாக தமிழகத்தின் வட கடலோர பகுதிகளில் நாளைமுதல் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது

உலகக் கோப்பை வறாக்கி அரையிறுதிப் போட்டிகளில் நெதர்லாந்து ஆஸ்திரேலியாவையும் பெல்ஜியம் இங்கிலாந்தையும் எதிர்த்து விளையாடுகின்றன இந்த போட்டிகள் நாளை புவனேஷ்வரில் நடைபெறுகின்றன